இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவெற்றிகொண்டாட்டங்களுக்கும் தேர்தல் ஆணையம் தடைவிதித்துள்ளது

தமிழகத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இந்ததேர்தல் சிறப்பு செய்திஅறிக்கைகளை அஞ்சல் செய்யும்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர்

வாக்குஎண்ணும் மையங்களில் கோவிட் அனைவரும் தொடர்பானநிலையானவழிகாட்டுநெறிமுறைகளைகண்டிப்பாகபின்பற்றவேண்டும் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

மேலும் வரிபிடித்தம் மற்றும் அகுதொடர்பான அறிக்கைகளைதாக்கல் செய்யநேற்றுகடைசிநாள் என்றநிலையில் அகற்கும் இந்தகாலஅவகாசம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தொற்றுக்குசிகிச்சைஅளிக்கும் வகையில் ரயில் பெட்டிகளின் படுக்கைவசதிகளைரயில்வேஉருவாக்கிவருகிறது

இந்தரயில் பெட்டிகள் தில்லி மகாராஷ்டிராமற்றும் மத்தியபிரதேசமாநிலங்களில் தற்போதுபயன்பாட்டில் உள்ளதாகரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

தொழிலாளர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்ததினம் கொண்டாடப்பட்டுவருகிறது இதனையொட்டிதலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர்

கோவின் இணையதளத்தில் இதற்கானமுன்பதிவு சுமூகமாகநடைபெற்றுவருகிறது

பின்னர் இப்பணிமாநிலமுழுவதும் படிப்படியாகவிரிவுப்படுத்தப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் பரிசோதளைஅடிப்படையில் தடுப்பூசிசெலுத்தும் பணி இன்றுதொடங்கியது இப்பணிநாளைமற்நாள் முதல் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

தற்போதுநைட்ரஜன் உற்பத்திசெய்துவரும் தொழிற்சாலைகளைஆக்சிஜன் உற்பத்திசெய்யும் நாட்டில் தொழிற்சாலைகளாகமாற்றமத்திய அரசுமுயற்சிமேற்கொண்டுவருகிறது

தொழிற்சாலைகளில் இருக்கும் நைட்ரஜன் உற்பத்திபிரிவுகளைகண்டறிந்துஅதனைஆக்சிஜன் உற்பத்திசெய்யும் வகையில் மாற்றுவதற்கானசாத்தியகூறுகள் குறித்துமாசுகட்டுப்பாட்டுவாரியத்திடம் மத்திய அரசுகேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

இது தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் சரஸ்வதிவிகாரில் உள்ளபாலிடெக்னிக் அமைக்கப்பட்டுள்ளதடுப்பூசிமையத்தில் செய்யப்பட்டுள்ளஏற்பாடுகளைஅவர் வளாகத்தில் இன்றுஆய்வு செய்தார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணிக்குஎதிரானஆட்டத்தில் டாஸ் வெள்றமும்பைஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது